கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நலனுக்காக புதிய காப்பீடு திட்டங்களுக்கு இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது

இப்பணியில் எவ்வித அலட்சியமும் காட்டக் கூடாது என்றும் அவர் கூறினார் டெல்லியில் இந்நோய் தொற்றைக் கட்டுப்படுத்த மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட பணிகளை பாராட்டிய பிரதமர் மற்ற மாநிலங்களும் இதே முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் கூறினார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க்கிற்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் செப்டம்பரில் கல்லூரிகளின் செமஸ்டர் தேர்வு நடத்தும் உத்தரவை மறுபரிசீலனை செய்யவேண்டும் என்றும் அவர் அதில் கோரிக்கை விடுத்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று காரணமாக மாணவர்கள் தேர்வுகளை எதிர்கொள்வதில் சிக்கல் நேரிடும் என்றும் செப்டம்பர் மாதத்தில் செமஸ்டர் தேர்வுகளை நடத்த இயலாத சூழல் உள்ளது என்றும் முதல் அமைச்சர் திரு பழனிசாமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

அதிகரித்து வரும் கொரோனா தொற்றுக்கு ஏற்ப பரிசோதனைகளின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

ஆகவே முதியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார்

ஒருவர் கடலூருக்கு சென்று வந்தவர்

நெடுஞ்செழியன் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நாவலர் நெடுஞ்செழியனின் நூற்றாண்டு விழா தமிழகத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது திமுக மற்றும் அதிமுக அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்த அவர் அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டவர் அவரது நினைவாக சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் வெண்கலச் சிலை நிறுவப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் திமுக சார்பிலும் அவரது நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது திராவிட இயக்க சிந்தனையில் இறுதி வரை இயங்கிய இன்பத் தமிழ் கரூவூலம் என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு புகழாரம் சூட்டினார் என்

தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனமான என் ஐ ஓ எஸ்சில் பயின்று வரும் மாணவர்களின் உடல் நலன் கருதி இந்த மாதம் நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த நிறுவனத்தில் சேர்ந்து பயின்று வரும் மாணவர்களின் முந்தைய செயல்பாடுகள் மதிப்பீடு செய்யப்பட்டு உரிய குழுவால் இறுதி செய்யப்படும் மதிப்பெண்களின் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் மாணவர்களுக்கு அடுத்த பொதுத் தேர்வில் அல்லது ஆன் டிமாண்ட் தேர்வினை எழுதும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சகம் அறிவித்துள்ளது

நாராயணசாமியால் வழங்கப்பட்டன

இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் நலவழி மற்றும் வீட்டுவசதி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு

ஆர் பாலன் முதல் அமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் திரு

லட்சுமி நாராயணன் பிப்டிக் தலைவர் திரு

சிவா புதுச்சேரி குடிசை மாற்றுவாரியத் தலைவர் திரு

தீப்பாய்ந்தான் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர்

புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பாகூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு தான் நீக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்துள்ளார் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அவரை தகுதி நீக்கம் செய்து புதுச்சேரி சட்டமன்ற தலைவர் திரு

பி சிவக்கொழுந்து நேற்று உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று காலை திரு தனவேலுவின் ஆதரவாளர்கள் பாகூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முள்ளோடை சந்திப்பு வரை கருப்புக் கொடி ஏந்தி பேரணியாக வந்த அவர்கள் முதலமைச்சர் மற்றும் நல அமைச்சர் கந்தசாமிக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் இதையடுத்து காவல் துறையினர் அவர்களை கைது செய்தனர் கொரோனா பரிசோதனை முகாம் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் இம் முகாமை தொடங்கி வைத்தார் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் எஸ் மோகன் குமார் டாக்டர் ரமேஷ் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் உடன் இருந்தனர்